மாவட்டங்களுக்குவெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

பணிபுரியும் அரசுஊழியர்களுக்குமலைப்படிவழங்கப்படும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார்

பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றியது

சத்தியநாராயணன் இன்றமுதல் ஐந்துநாட்களுக்குவிசாரணையைமேற்கொள்ளவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானகலந்தாய்வு முதன்முறையாக இணையதளம் வாயிலாகநடைபெறவுள்ளதாகஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார்

மக்கள் நலனுக்காகஅஇஅதிமுகஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பின்னர் மலைகிராமங்களில் பணியாற்றம் அரசுஊழியர்களுக்குமலைப்படிவழங்கப்படும் என்றார் தமிழகம் அனைத்துறைகளிலும் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மலைக்கிராமங்களில் போக்குவரத்துவசதியைஏற்படுத்தசிறியபேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் பிஜேபிஅரசுஅமையவேண்டும் என்றஎண்ணம் மக்களிடையேநாள்தோறும் தமிழகத்தில் பெருகிவருவதாகமத்திய இணையமைச்சர் திருபொன்ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் மதுரைஒத்தக்கடையில் நடைபெற்றபிஜேபியின் மகளிர் அணிமாநாட்டில் கலந்தகொண்டுஅவர் உரையாற்றினார் மகளிர் நலனுக்காகமத்தியஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மாநிலத்தில் பிஜேபிஆட்சிப்பொறுப்பேற்றால் மது ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசியபிஜேபிமாநிலத் தலைவர் திருமதி தமிழிசைசவுந்தர்ராஜன் மகளிரைப் பாதுகாக்கும் அரசாகமத்திய அரசுதிகழ்கிறதுஎன்றுதெரிவித்தார் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கானவிலையைதாங்களேநிர்ணயம் செய்யும் வகையில் மத்தியஅரசுமின்னனுதேசியவேளாண் சந்தைதிட்டத்தினைசெயல்படுத்திவருகிறது விவசாயிகளின் நோக்கில் வருவாயை இரண்டு மடங்காகஅதிகரிக்கும் இதனைசெயல்படுத்திவருவதாகநபார்டு வங்கியின் சேலம் மாவட்டதுணைப்பொதமேலாளர் திருமதி பாமா புவனேஸ்வரிஎமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயானமுதலாவதுபணிக்குழுக் கூட்டம் நேற்றுகாபூலில் நடைபெற்றது உத்திரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தகட்டப்ப் இடிந்துவிபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார்

இமாசலப்பிரதேசத்தில் கடந்த இரண்டுநாட்களாகபெய்துவரும் பலத்தமழைகாரணமாகமக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகைஅணையிலிருந்துபாசனத்திற்காகநேற்றுமுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ஜூனியர் மல்யுத்தசேம்பியன்போட்டியில் இந்தியாநேற்று இரண்டு தங்கம் மற்றும் இரண்டுவெண்கலப் பதக்கங்களைவென்றது

பிரிக்ஸ் வாலிபால் போட்டியில் இந்தியாமகளிர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது

மகளிர் பிரிவில் இந்தியாவெள்ளிப்பதக்கம் வென்றது கால்பந்துபோட்டியில் இந்தியமகளிர் அணிசீனாவிடம் தோல்விஅடைந்தது

மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியஅணிபட்டம் வென்றது

அமெரிக்காவில் நேற்றுநடைபெற்றசர்வதேசடென்னிஸ் போட்டியின் இறுதிஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் தோல்விஅடைந்தார்